ஜம்மு கஷ்மீரில் ஆளுநர் திரு என்

நவீன வசதிகளுடன் கூடிய வர்த்தகத் துறை அலுவலகத்திற்கான கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார்

நிர்வாகத் துறையில் புதிய தொழில் நட்பங்களை பயன்படுத்தும் வகையிலும் வளர்ந்து வரும் இந்தியப் பொருளாதாரத்தின் சின்னமாகவும் இந்தக் கட்டிடம் அமையவுள்ளது வாளிஞ்யா பவன் என்று பெயரிடப்படவுள்ள இந்தக் கட்டிடம் நவீன கட்டிடக் கலை வடிவமைப்புடன் அனைத்துவிதமான வசதிகளுடன் அமைக்கப்படவுள்ளது முழுக்க முழுக்க முழுக்க காகிதமற்ற நிர்வாகத்தை கையாளும் வகையிலும் காணொளிக் காட்சி வசதி ஆகியவற்றுடன் பசுமைக் கட்டிடமாக இது அமையவுள்ளது ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ள ஜம்மு கஷ்மீரில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அம்மாநில ஆளுநர் திரு என்

வோரா அழைப்பு விடுத்துள்ளார் பூரீநகரில் இன்று மாலை நடைபெறும் இக்கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநிலக் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் ஜம்மு கஷ்மீரில் திருமதி மெஹபூபா தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பிஜேபி விலக்கிக் கொண்டதை அடுத்து அங்கு ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது

தற்போது ஆளுநர் ஆட்சி அமலில் உள்ளதால் சட்டப்பேரவை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் தேவைப்படும் பட்சத்தில் தேசிய பாதுகாப்புப் படை கமாண்டோக்களை பாதுகாப்புப் பணியில் அமர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகளை முறியடிக்கவும் கடத்தல் சம்பவங்கள் மற்றும் பதுங்குதல் நிகழ்வுகள் ஏற்படும்போது நாட்டின் பிரத்யேகமான தீவிரவாத எதிர்ப்புப் படையான தேசிய பாதுணப்புப் படையைச் சுர்ந்த கமாண்டோக்களை பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்த வீரர்கள் பதுங்கித் தாக்கும் தீவிரவாதிகளை கையாள்வதில் சிறப்புப் பயிற்சி பெற்றவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்படும் என மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஹன்ஸ்ராஜ் கங்காராம் ஆஹிர் தெரிவித்துள்ளார் ஹைதராபாதில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதத்தை மத்திய அரசு பொறுத்துக் கொள்ளாது என்று கூறினார் அமர்நாத் யாத்ரிகர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தேசத்திற்கு எதிராக செயல்படுவோருக்கு உரிய பதிலடி தருவதற்கு மத்திய அரசு தயங்காது என்றும் அவர் கூறினார் பொதுமக்களை மையப்படுத்தியே நிர்வாகத்தை உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார் புனே யில் உள்ளாட்சி நிஷழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுப் பேசிய அவர் பொதுமக்களை திட்டமிடுதல் செயல்படுத்துதல் ஆகிய பணிகளில் ஈடுபடுத்துவதன்மூலம் அரசு சேவை மேம்படும் என்று கூறினார் நவீன நகரங்கள் திட்டத்தின்கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புனே நகரம் மக்களை மையப்படுத்திய நிர்வாகத்தை கையாள்வதன் மூவம் முன்னோடி நகரமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் பொதுமக்களுக்கு ஏற்ற வகையிலான நீடித்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும்வகையில் நவீன நகரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பன்முகத் தன்மை கொண்ட இந்தியா இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து ஆளுமை மாநாட்டின் இறுதிநாள் நிகழ்ச்சியில் காணொளிக் காட்சி வாயிலாக உரையாற்றிய அமைச்சர் நாட்டில் பலதரப்பட்ட வளங்கள் நிறைந்துள்ளதாகவும் நடுத்தர வகுப்பினர் வளர்ச்சியடைந்து வருவதாலும் வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை தொட வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார் இதற்காக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை இல்லாத அளவிற்கு சர்வதேச அளவில் இந்தியப் பொருளாதாரம் முக்கிய இடத்தைப் பிடித்துள்ளதாகவும் அவர் கூறினார் தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்களை கவரும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊழலற்ற நேர்மையான பொருளாதாரமாக இந்தியப் பொருளாதாரம் மாறி வருகிறது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார் பீகாரில் முக்கிய நக்ஸல் தீவிரவாதி உமேஷ்குமார் யாதவை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் ஆயுதக் கடத்தல் மற்றும் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி வழங்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின்கீழ் அவர்மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் இணைந்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் பெல்ஜியத்தில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் கொள்கை மற்றும் மதிப்பு அடிப்படையில் இணைந்து எதிர்கொண்டு வருவதாக கூறினார் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டிற்கிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் திரு டொனாவ்டு டஸ்க் ஆகியோரிடையே நடைபெற்ற சந்திப்பை அமைச்சர் குறிப்பிட்டுப் பேசினார் இந்த சந்திப்பிற்குப் பிறகு இருதரப்பினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய ஐரோப்பிய உச்சி மாநாட்டை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்று நாடுகள் அரசமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது பயணத்தின் இறுதிகட்டமாக கியூபா சென்றுள்ளார் அங்கு அவரை கியூபா துணை அதிபர் திரு பேட்ரிஸ் ஜான்ஸன் வரவேற்றார் குடியரசுத்தலைவருக்கு கியூபாவில் பாரம்பரிய முறைப்படி ரானுவ அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்து

இதனையடுத்து பழம்பெரும் கவிஞர் ஜோஸ் மார்ட்டி நினைவிடத்திற்கு சென்ற அவர் அங்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் கியூபாவை உருவாக்கிய பெடல் கேஸ்ட்ரோ நினைவிடத்திற்கும் குடியரசுத்தலைவர் சென்று மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து அவர் அந்நாட்டின் தலைநகரான ஹவானாவிற்கு புறப்பட்டுச் சென்றார் தேசிய விருதுகளுக்கு ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான புதிய வழிகாட்டுதல்களை மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இத்தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் நல்லாசிரியர் விருதுகளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இனி நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மாநில அரசுகளின் பரிந்துரைப்படி இந்த விருது வழங்கப்பட்டு வந்தது கல்வித்துறையில் சிறந்த கற்பித்தலை வழங்குவதுடன் மாணவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தித் தரும் வகையில் செயல்படும் ஆசிரியர்களை கவுரவிக்கும் வகையில் வருடந்தோறும் நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த விருதுகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் சுதந்திரமான தன்னாட்சி அமைப்பு தகுதி வாய்ந்தவர்களை விருதுகளுக்கு தேர்வு செய்யும் என்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொழில்துறையில் சமூக சுற்றுப்புற மற்றும் பொருளாதார பொறுப்புணர்வுக்கான தேசிய வரைவு விதிமுறைகளை மத்திய கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

பொதுமக்கள் அமைச்சக அதிகாரிகள் தொழில்முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிளரின் கருத்துக்களை கேட்ட பிறகு இந்த விதிமுறைகள் இறுதி செய்யப்படவுள்ளன இதற்காக இரண்டு பேர் கொண்ட வல்லுநர் குழுவை கம்பெளி விவகாரங்கள் துறை அமைச்சகம் அமைத்துள்ளது நாட்டில் செயல்பட்டு வரும் ஏடிஎம் மையங்களில் அதிக பாதுகாப்பு வழங்குவதை வங்கிகள் உறுதி செய்யாவிட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது ஏடிஎம் மையங்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என ஏற்கனவே ரிசர்வ் வங்கி அறிவறுத்தியிருந்தது இந்தப் பணியில் சில வங்கிகள் தாமதம் செய்து வருவதை கட்டிக்காட்டியுள்ள ரிசர்வ் வங்கி மாதத்திற்குள் ஏடிஎம் களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தாவிடில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது இதுமட்டுமின்றி அடுத்த ஆண்டு ஜுன் மாதத்திற்குள் ஏடிஎம் களுக்கான மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்புடன் கூடிய மென்பொருளையும் உபயோகிக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கு வகைசெய்யும் இரண்டு மசோதாக்கள் குறித்து அந்நாட்டு பிரதிநிதிகள் சபைக் கூட்டத்தில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது

இந்த சட்டங்கள்மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது இதன்படி நாடு கடத்தப்பட்ட இளைஞர்களை பாதுகாக்கும் வகையிலும் மெக்ஸிக்கோவில் தடுப்புச் சுவர் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்குவது தொடர்பாகவும் விவாதங்கள் நடைபெறவுள்ளன குறிப்பாக நாடு பெயர்ந்தவர்களின் குழந்தைகளை பெற்றோருடனேயே இருக்க வகை செய்யவும் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது